இஸ்லாமிய மகளிர் திருமன உரிமை பாதுகாப்பு சட்ட மசோதா மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இந்த மசோதாவை தாக்கல் செய்யவுள்ளார் தலாக் முறை விவாகரத்தை சட்ட விரோதமாக்குவதற்கு வகை செய்யும் இந்த மசோதா மக்களவையில் கடந்த வியாழன் அன்று நிறைவேறியது

இந்த மசோதாவை நிறைவேற்ற அனுமதிக்கப்போவதில்லை என்று காங்கிரஸ் கூறியுள்ளது இன்று மாநிலங்களவை நடவடிக்கைகளில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிஜேபியும் காங்கிரசும் தத்தமது கட்சி உறுப்பினர்களுக்கு கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளன தில்லியில் வாஜ்பத் நகர் மயூர் விகார் பாக்கெட் ஒன் வழித்தடத்திலான மெட்ரோ ரயில் சேவை இன்று தொடங்குகிறது

இந்த வழித்தடத்தில் வினோபாபுரி ஆஷ்ரம் ஹசரத் நிஜாமுதீன் மயூர் விகார் ஒன்று மயூர் விகார் பாக்கெட் ஒன் ஆகிய ஐந்து ரயில் நிலையங்கள் அமைந்துள்ளன

இதை முன்னிட்டு நேற்று மாலை அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் ரோஸ் தீவு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என பெயர் மாற்றப்படுவதாக கூறினார் நெயில் தீவு ஷாஹீத் தீவு எனவும் ஹேவ்லாக் தீவு கவராஜ் தீவு எனவும் பெயர் மாற்றப்படுவதாக அவர் தெரிவித்தார் அந்தமானில் நிகர்நிலை பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்படும் என்றும் பிரதமர் கூறினார்

நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் திருவுருவச் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்திய பிரதமர் பல்வேறு திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார்

இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு குழந்தைகளுக்கான கல்வி முதியோர்களுக்கான மருத்துவம் விவசாயிகளுக்கான வசதிகள் ஆகியவற்றை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரக ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் புதுதில்லியில் நேற்றைய தினம் காற்று மாசு மேலும் மோசடைந்தது புத்தாண்டை முன்னிட்டு நகரின் பல பகுதிகளில் பட்டாக வெடிக்கப்பட்டதால் மாசு அளவு அதிகரித்ததாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்தது

எதிர்கால இந்தியாவின் அறிவியல் மற்றும் தொழில்நட்பம் என்ற கருப்பொருளை மையமாகக் கொண்டு நடைபெறுகிறது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அராய்ச்சியாளர்கள் நோபல் பரிகப்பெற்ற விஞ்ஞாவிகள் இடாம் ஆய்வாளர்கள் பள்ளிக் குழந்தைகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் பிரதமர் உரையாற்றவுள்ளார் ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பாக நாற்றுக்கும் மேற்பட்ட கருத்தரங்குகள் நடைபெறவுள்ளன வரும் ஆண்டில் இந்திய பொருளாதாரம் வலுவான வளர்ச்சியை எட்டும் என்று இந்திய தொழில் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது கச்சா எண்ணெய் விலை உயர்வு அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக போர் உள்ளிட்டவற்றுக்கு இடையேயும் மிகப்பெரிய வளர்ச்சியை நாட்டின் பொருளாதாரம் அடையும் என்று அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சேவைத் துறைகள் மற்றும் உள்கட்டமைப்புத்துறை வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றம் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இயக்கத்திற்கு ஆதரவாக செயல்படும் தீவிரவாத ஹர்கத் டல் ஐஎஸ் ஹர்ப் ஈ இஸ்வாம் என்ற இயக்கத்துடன் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படுபவர்களிடம் புதுதில்லியில் தேசிய புலனாய்வு அமைப்பு நேற்ற விசாரணை நடத்தியது இது தொடர்பாக கிழக்கு தில்லியில் ஜஃப்ராபாத் பகுதியில் சில இடங்களில் சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன இது குறித்து தொடர்ந்து சிவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தேசிய புலனாய்வு அமைப்பின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்

தில்லியில் அவர்கள் பல்வேறு தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருந்ததும் முக்கிய பிரமுகர்கள் மீது தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியிருந்ததும் தெரியவந்தது தலைநகர் தில்லியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு விரிவான பாதுகாப்பு மற்றம் முன்னேற்பாடுகள் செய்ப்பட்டுள்ளன கள்ளாட்பிலேஸ் பகுதியில் இன்று இரவு எட்டு மணி முதல் கொண்டாட்டங்கள் நிறைவடையும்வரை வாகனப் போக்குவரத்து தடை செய்யப்படுவதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது

பங்களாதேஷில் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் அவாமி லீக் கட்சி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளது

பிரதான எதிர்க்கட்சி கூட்டணியான தேசிய ஐக்கிய முன்னணி பங்களாதேஷ் தேசிய கட்சி கூட்டணி ஏழு இடங்களை மட்டுமே கைப்பற்றியுள்ளது சுயேட்சை வேட்பாளர்கள் இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர்

வேட்பாளர் ஒருவர் காலமானதால் ஒரு தொகுதிக்கான தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது

இதனிடையே இந்த தேர்தல் முடிவுகளை ஏற்க முடியாது என்று எதிர்க்கட்சி கூட்டணி கூறியுள்ளது நடுநிலையான ஒரு அரசின் கீழ் மீண்டும் புதிதாக தேர்தல் நடத்தப்படவேண்டும் என்று அக்கூட்டணி தெரிவித்துள்ளது தேர்தல் முடிவுகளை அந்நாட்டு தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

பன்னிரண்டுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் உயிரிழந்தவர்களில் ஐந்து பேர் ஆளும் அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்றும் மற்றவர்கள் பங்களாதேஷ் தேசியக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது தேர்தலையொட்டி பாதுகாப்புப் பணியில் ராணுவம மற்றும் எல்லை பாதுகாப்புப் படையைச் சேர்ந்த ஆறு லட்சம் பேர் ஈடுபடுத்தப்பட்டனர்

ஆனால் தேர்தல் ஏற்பாடுகளுக்கு காலஅவகாசம் தேவைப்படுவதால் தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது தற்போது தேர்தல் தேதி தொடர்பாள புதிய அறிவிப்பை அந்நாட்டு தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது

பட்சாவ் நகருக்கு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் காரும் இரண்டு வாரிகளும் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டது காயமடைந்த நான்கு பேர் மருத்துவமளையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு மாநில முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி இரங்கல் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு மாவட்ட ஆட்சியருக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார்

கைது செய்யப்பட்ட அனைவரும் காவல் துறையினரிடம் விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தங்களை கூறிக்கொள்வதாகவும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல் துறையினர் தெரிவித்துள்ளனர் தேசிய மகளிர் குத்துச்சன்டை போட்டி கர்நாடகாவின் விஜயநகரத்தில் இன்று தொடங்குகிறது

இன்று நடைபெறும் போட்டியில் அவாதே வாரியர்ஸ் அணியும் மும்பை ராக்கெட்ஸ் அணியும் மோதுகின்றன

புதுதில்லியில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு கதான்ஷி திரிவேதி கிறிஸ்டியன் மைக்கேல் இந்தியாவுக்கு அழழத்துவரப்பட்டு விசாரணை நடத்தப்படுவதால் காங்கிரஸ் கட்சி அச்சமடைந்துள்ளது என்று தெரிவித்தார்